மேற்கொள்ளும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா்

வெளியிடப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழன் தெரிவித்துள்ளார்

பார்க்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மாணவர்களின் நலனுக்காக தேவைப்படும் அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மாநில அரசின் கல்வி தொலைக்காட்சி இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைத்ததை அடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்கள் வீடியோ பதிவுகளாக எடுக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதாக அவா் தெரிவித்துள்ளாா்

மாணவர்கள் தங்களது இல்லங்ளிவிருந்தே கல்வியை பயிலும் வகையில் ஒளிபரப்பு அட்டவணை தயாரிக்கப்பட்டு இரண்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலாள மாணவர்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாகத் தெரிவித்துள்ளார்

மாற்றுத்திறனாளி மொழிகளுக்கு சைகை மொழியில் பாடம் ஒளிபரப்புவது கல்வித் தொலைக்காட்சியின் தனிக் சிறப்பாகும் என்றும் முதலமைச்சா் தெரிவித்துள்ளாா் கல்வித்துறையின் வளர்சசிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களையும் முதலமைச்சா பட்டியலிட்டுள்ளார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இறுதி பருவத் தேர்வுகளைத் தவிர பிற பருவ பாடங்களில் அரியா்ஸ் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தி காத்திருக்கும் மாணவா்களுக்கு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் பல்கலைக்கழக மாளியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி தோவுக்கான் விலக்கும் மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் இது குறித்த விரிவான அரசாணை பின்னா வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ராண்டம் எண்ணை உயர்கல்வித்துறை அமைச்சள் திரு கே பி அன்பழகன் இன்று வெளியிட்டாா்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

முன்னதாக் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை அழைத்துச் செல்வதற்ளன பேட்டரிகார் வசதியை டாக்டர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார்

இன்று சென்னையில் இது தொடர்பாக தமது துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்

சென்னையைப் போன்று மாநிலத்தின் பிறபகுதிகளிலும் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்குத் தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டுமென்று அமைச்சா் அறிவுறுத்தினாா்

ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிய மருத்துவ வசதிகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த நோய் தொற்றினால் எற்படும் உயிரிழப்புகளும் குறைவாகவே உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயா் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார் காங்கிரஸ் தலைவா் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கும் முதலமைச்சா்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினாா் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தோழமைக்கட்சி முதலமைச்சர்களும் பங்கேற்றனர்

தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு தொழிவாளா்களுக்கு புதுப்பித்தலுக்கான சான்றிதழையும் நான்கு தொழிலாளாக்ளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கும் இந்த இணைய தளத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது